மின்னணு உற்பத்தி நிபுணர்களுடன் கலந்துரையாடுகிறார்

டெங்கு காய்ச்சலைத் தடுக்க சுகாதாரத்துறை அலுவலர்கள் போர்க்கால அடிப்படையில் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென்று உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி அறிவுறுத்தியுள்ளார்

போட்டி விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெறுகிறது

சுற்றுக்கு இந்தியாவின் பி வி சிந்து தகுதி பெற்றுள்ளார் இனி விரிவான செய்திகள் பிரதுர் திரு நரேந்திர மோடி இன்று நாடு முழுவதும் உள்ள தகவல் தொழில்நுட்பம் மற்றும் மின்னணு உற்பத்தி நிபுணர்களுடன் கலந்துரையாடுகிறார் சமூகத்திற்கு தகவல் தொழில்நுட்ப பணியாளர்களும் அந்நிறுவனங்களும் சேவையாற்ற வேண்டும் என்ற நோக்கில் மெயின் நஹீ ஹும் என்ற வலைதளத்தை தொடங்கி வைக்கும் வகையில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் புதுதில்லியிலிருந்து காணொலி காட்சி மூலம் அவர் கலந்துரையாடுகிறார் சமூகத்தில் மிகவும் பின்தங்கிய பிரிவினருக்கு தேவைப்படும் உதவிகளை இந்த வலைதளம் ஒருங்கிணைக்கும் தொழில்நுட்பத்தின் பலன் சாமானிய மக்களைச் சென்றடையவும் சமூகத்திற்காக உழைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இருப்பவர்களை ஊக்கப்படுத்தும் வகையிலும் இந்த வலைதளம் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களின் முக்கிய நிர்வாகிகளையும் சந்தித்துப் பேசவுள்ளார் டெங்கு காய்ச்சலைத் தடுக்க க்காதாரத்துறை அலுவலர்கள் சிறப்பு குழுக்கள் அமைத்து போர்க்கால அடிப்படையில் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென்று உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி கூறியிருக்கிறார் சென்னையில் நேற்று நகர்ப்புற மற்றும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் டெங்கு நோய் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து குகாதாரத்துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கருடன் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகளில் உள்ளாட்சித்துறை ககாதாரத்துறை அலுவலர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டுமென்றும் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் குறித்து அந்தந்த சுகாதாரத்துறை துணை இயக்குநர் அலுவலகத்திற்கு உடனுக்குடன் தெரிவிக்க வேண்டுமென்றும் அமைச்சர் கூறினார்

ஐ எஸ் தீவிரவாத அமைப்பின் ஆதரவாளர் ஒருவர் பாஸ்போர்ட் பெறுவதற்கு போலியான ஆவணங்களை தயாரித்துக் கொடுத்ததாக இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அந்த இளைஞரிடம் தேசிய புலனாய்வு அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் சின்ன காஞ்சிபுரத்தில் ஒரு வீட்டில் அனுமதியின்றி பட்டாசு தயாரித்து தீபாவளி விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த போது ஏற்பட்ட வெடி விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை நான்காக அதிகரித்துள்ளது

விபத்து நடந்த பகுதியை மாநில ஊரக தொழில்துறை அமைச்சர் திருபெஞ்சமீன் நேற்று நேரில் பார்வையிட்டார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களையும் அவர் சந்தித்து ஆறுதல் கூறினார் செஞ்சி அருகேயுள்ள சமணர் கோயிலில் ஐம்பொன் சிலைகளைத் திருடியதாக ஐந்து பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் அவர்களிடமிருந்து பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஐம்பொன் சிலைகள் மீட்கப்பட்டுள்ளன கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் இங்குள்ள ஆயிரத்து எட்டு மல்லிநாதர் கோயிலில் பூட்டை உடைத்து இந்தச் சிலைகளை திருடியதாக விசாரணையில் அவர்கள் ஒப்புக் கொண்டதாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ஜெயக்குமார் கூறினார் நெல்லை மாவட்டம் தாமிரபரணியில் நடைபெற்று வந்த மகா புஷ்கரம் விழா நேற்று நிறைவடைந்தது

நேற்று மாலை தைப்பூச மண்டபத்தில் நடைபெற்ற ஆரத்தி பூஜையில் தமிழக அமைச்சர்கள் திருகடம்பூர் திரு

பாண்டியராஜன் திருமதி வி எம் ராஜவட்சுமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திருபாண்டியராஜன் தாமிரபரணி புஷ்கர விழா ஆன்மீக விழா மட்டுமல்லாமல் மக்களிடையே நதியை பாதகாக்க வேண்டும் என்ற உணர்வை ஏற்படுத்தும் விழா என்றும் கூறினார் கடல்சார் வணிகத்தில் ஒத்துழைத்து செயல்படுவது என்று இந்தியாவும் இந்தோனேஷியாவும் முடிவு செய்குள்ளன ஜகார்த்தாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அந்நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு

கடல்சார் வணிகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை அதிகப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டது பாதுகாப்பு சம்பந்தமான குறிப்பிட்ட சில துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிக்க செயல் குழுக்களை அமைக்கவும் இரு அமைச்சர்களும் ஒப்புக் கொண்டுள்ளனர்

கர்நாடக கடற்கரையை ஒட்டிய பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது அவர்களிடம் உரிய ஆவணங்கள் இல்லாததால் கைது செய்யப்பட்டதாக அம்மாநில மீன்வளத்துறையினர் தெரிவித்தனர் தருமபுரி மாவட்டத்தில் இந்திர தலுஷ் திட்டத்தின் கீழ் விடுபட்ட மலை கிராமங்களில் தடுப்பூசி போடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

பத்திரிக்கையாளர் ஜமால் கஷோகி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் பின்னணியில் உள்ள அனைவரும் கைது செய்யப்பட வேண்டுமென்று துருக்கி அதிபர் திரு தாயீப் எர்டோகன் கூறியிருக்கிறார்

சத்தீஷ்கர் மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடம் அம்மாநில முதலமைச்சர் திரு ராமன் சிங் நேற்று வேட்புமனுவை தாக்கல் செய்தார்

நாமக்கல் மாவட்டம் ப

திருநெல்வேலி மாவட்டத்தில் எரிவாயு நுகா்வோர் குறைதீர்ப்புக் கூட்டம் நாளை மாவட்ட வருவாய் முத்துராமலிங்கம் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அலுவலர் திரு நடைபெறுகிறது அனைத்து சிவாலயங்களிலும் இன்று அன்னாபிஷேகம் நடைபெறுகிறது

விளையாட்டுச் செய்திகள் இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெறுகிறது

மஸ்கட்டில் நடைபெற்று வரும் ஆசிய சாம்பியன் ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற மலேசியா இந்தியா இடையிலான ஆட்டம் கோலின்றி டிராவில் முடிவடைந்தது பாரீசில் நடைபெற்று வரும் பிரெஞ்ச் ஒபன் பேட்மிண்டன் போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் பி வி சிந்து தகுதி பெற்றுள்ளார்